வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

அணுஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்பதே இன்று வரை இந்தியாவின் கொள்கை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

நாராயணசாமி தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார்

தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர் பிரதமர் திரு

இருநாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த இப்பயணம் வழிவகுக்கும் என்று பூட்டான் நாட்டிற்கான இந்திய தூதர் திருமதி ருச்சிரா காம்போஜ் தெரிவித்துள்ளார்

பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து பெறுவதற்கான இந்தியாவின் முயற்சிகளை பூட்டான் முழுமையாக ஆதரிப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு

அமீத் ஷா கூறியுள்ளார் இன்று அரியானா மாநிலம் ஜிந்த் நகரில் பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி என்றும் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு இருப்பதால் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சிப் பணிகள் ஊக்கம் பெறும் என்றும் கூறினார்

ஜம்மு காஷ்மீரில் பத்திரிக்கையாளர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீக்கக்கோரியும் இணையதள சேவைகள் மற்றும் தொலைபேசி சேவைகளை மீண்டும் வழங்கக்கோரியும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று விசாரணக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆயினும் இந்த மனு மீது உத்தரவு எதையும் வெளியிடும் முன்பாக நீதிமன்றம் சற்று காத்திருக்கும் என்று நீதிபதிகள் கூறினர்

வி ஆர் சுப்ரமணியம் தெரிவித்துள்ளார்

காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் அரசு அலுவலகங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கி இருப்பதாகவும் பொது போக்குவரத்து மற்றும் தொலைத் தொடர்பு சேவைகள் படிப்படியாக மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் லஷ்கரே தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகள் ஜம்மு காஷ்மீரில் தாக்குதலுக்கு திட்டமிட்டு இருப்பதாக நம்பகமான உளவுத் தகவல் கிடைத்திருப்பதால் எல்லைக்கு அப்பால் இருந்து ஏவப்படும் தீவிரவாதத்திற்கு எதிராக சில தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியத் தேவை அரசுக்கு இருப்பதாகவும் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலையை விரைந்து மீட்கும் அதே வேளை தீவிரவாதிகளின் சதித் திட்டங்களுக்கு இடம் அளித்துவிட கூடாது என்பதே அரசின் முக்கிய கவனம் என்றும் தலைமைச் செயலர் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் முதலாவது நினைவு தினம் புதுடெல்லியில் இன்று கடைபிடிக்கப்பட்டது டெல்லியில் சதைவ் அடல் நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஹர்ஷவர்தன் திரு தர்மேந்திர பிரதான் மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியும் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்ட ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் வைத்து வாஜ்பாய் க்கு அஞ்சலி செலுத்தினார் அணு ஆயுதங்களை எவர் மீதும் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்பதே இன்று வரை இந்தியாவின் அணு ஆயுதக் கொள்கை என்றாலும் எதிர்காலத்தில் என்னவாகும் என்பது சூழ்நிலைகளை பொருத்தது என்று அவர் அப்போது கூறினார் பொறுப்புள்ள அணு ஆயுத நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பெற்று வருவது இந்தியர்கள் அனைவருக்கும் தேசியப் பெருமை என்றும் இதற்காக அடல் பிஹாரி வாஜ்பாய் க்கு நாடு எப்போதும் கடன் பட்டிருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார்

அருண்ஜெட்லியை இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சவுபே ஆகியோரும் உடன் சென்றனர் நாட்டின் புதிய கல்வி முறை கிராமப்புறு வாழ்க்கை குறித்து மாணவர்களுக்கு கற்றுத் தர வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இன்று மேற்குவங்கம் மாநிலம் ஷாந்தி நிகேதனில் புதுப்பிக்கப்பட்ட ஷியாமளி இல்லக் கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் கிராமப்புற இந்தியாவிற்கும் நகர்புற இந்தியாவிற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை போக்கினால் தான் அனைவரை உள்ளடக்கிய வளர்ச்சி சாத்தியமாகும் என்றார் இயற்கை பற்றிய கல்வியைப் பரப்புவதில் குருதேவ் ரபீந்திரநாத் தாகூர் ஆற்றிய பங்குப் பணிகளை நினைவு கூர்ந்த அவர் நாட்டின் மகத்தான வரலாறு பற்றிய கலாச்சார மரபுச் சின்னங்கள் அனைத்தையும் பேணிப் பாதுகாத்தல் அவசியம் என்றார்

இன்று காலை கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல் துறையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார் தியாகிகள் பெயர் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தியாகிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு பொன்னாடை அணிவித்து கவுரவித்து சிறப்புரையாற்றினார் இன்று மாலை கம்பன்கலையரங்கில் நடைபெறும் விழாவில் விடுதலைப் போராட்ட வீரர்களை முதலமைச்சர் கவுரவிக்கிறார் வீராம்பட்டினத்தில் உள்ள செங்கழுநீர் அம்மன் தேர்த்திருவிழா இன்று காலை நடைபெற்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜெயமூர்த்தி மற்றும் திரு அனந்தராமன் ஆகியோர் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மற்றும் அண்டை தமிழகப் பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் என்ற தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்திருப்பதை கண்டித்து புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பினர் இன்று பெரியார் சிலை அருகே கருப்புக் கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசுக்கே அதிகாரம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆட்சேபித்து மத்திய அரசு ஏற்கனவே போதிலும் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை அணுகிய உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்றம் கூறிவிட்டதைத் தொடர்ந்து மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்துள்ளது

காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் பொது தரிசனத்தை மேலும் நீட்டிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவில்களின் வழிபாட்டு நடைமுறைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர்

நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஏற்கனவே முடிவு செய்தபடி நாளை அனந்தசரஸ் குளத்தில் அத்திவரதர் வைக்கப்படுகிறார்

இன்று இரவு வரை பொதுதரிசனத்தில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் எந்தவித பாஸ்களும் செல்லாது என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு

பொன்னய்யா தெரிவித்துள்ளார் தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு

வி